நடவடிக்கைகளை தடுக்குமாறு சம்மந்தப்பட்ட நாடுகளிடம் இந்தியா வலியுறுத்தியுள்ளது

ஜார்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தல் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது

வெளிநாடுகளில் காஷ்மீர் செல் என்ற பெயரில் பாகிஸ்தான் மேற்கொண்டுவரும் வன்முறை நடவடிக்கைகளை தடுக்குமாறு சும்மந்தப்பட்ட நாடுகளிடம் இந்தியா வலியுறுத்தியுள்ளது மக்களவையில் இதுகுறித்த கேள்விக்கு எழுத்து மூலம் பதிலளித்துள்ள வெளியுறவுத் துறை இணை அமைச்சர் திரு வி முரளிதரன் பாகிஸ்தான் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஷா முகமது குரேஷியின் ஆலோசனையின் பேரில் பல்வேறு நாடுகளில் காஷ்மீர் செல் அமைக்கப்படுவது குறித்து விளக்கம் அளித்தார் இத்தகைய நடவடிக்கைகளால் பாகிஸ்தானால் ஏற்படும் அச்சுறத்தல்கள் குறித்து சம்மந்தப்பட்ட நாடுகளிடம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் ஐ

உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளிடம் ஜம்மு காஷ்மீர் விவகாரம் குறித்து பாகிஸ்தான் செய்துவரும் பொய் பிரச்சாரம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் காஷ்மீர் செல் என்ற பெயரில் பாகிஸ்தான் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளால் சம்மந்தப்பட்ட நாடுகளுக்கு எழுந்துள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் பாதக நடவடிக்கைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமயில் புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது

தனிநபர் விவரங்கள் பாதுகாப்பு மசோதாவிற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக கூறிய அவர் இது நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் மூத்த குடிமக்களின் நலனை பாதுகாக்க வகை செய்யும் சுட்டத்திருத்த மசோதாவிற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார்

ஏற்கெனவே மாநிலங்களவையில் நிறைவேறிய இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது பல்வேறு ஆவணங்களின் அடிப்படையில் நீண்ட நாட்களாக இப்பகுதிகளில் வசித்துவரும் மக்களுக்கு சொத்துரிமை வழங்க இச்சட்டம் வழிவகை செய்கிறது

இந்த சொத்தரிமை சும்மந்தப்பட்ட குடியிருப்புகளில் வசிக்கும் மகளிரின் பேரில் வழங்கப்படும் என அமைச்சர் கூறினார் வெங்காயத்தின் விலையை கட்டுக்குள் கொண்டுவரும் வகையில் துருக்கியிலிருந்து நான்காயிரம் டன் வெங்காய இறக்குமதி செய்ய மத்திய அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது

இது தவிர மத்திய உவோகம் மற்றும் திரவ வர்த்தக கூட்டமைப்பு வெங்காய இறக்குமதிக்காக மேலும் மூன்று ஒப்பந்தங்களை கூறுமாறு நுகர்வோர் நலத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது ஜார்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டு மற்றும் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

இதற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது

பிஜேபி காங்கிரஸ் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜார்கண்ட் மாணவர் சங்க கட்சி ஜார்கண்ட் விகாஷ் மோர்ச்சா ஆர்ஜேடி ஐக்கிய ஜனதாதளம் பகுஜன் சமாஜ் மற்றும் இடதுசாரிக்கட்சிகளைச்சேர்ந்த நட்சத்திர பேச்சாளர்கள் பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

இரண்டு தொகுதிகளில் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்படவில்லை

அவர்களை தேடும் பணி நடைப்பெற்று வருகிறது

இதை தெரிவித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சம்பவம் நடந்த இடத்திற்கு துதரக அதிகாரிகள் விரைந்துள்ளதாகவும் தெரிவித்தார்

விபத்தில் உயிர் இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் பாதுகாப்புப் படையின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளால் காஷ்மீரில் தீவிரவாத நடவடிக்கைகள் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் காவல் துறை தலைமை இயக்குநர் திரு தில்பாக்சிங் தெரிவித்துள்ளார் இப்பகுதியில் தீவிரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க பாதுகாப்புப் படையினர் யுத்திகள் வகுத்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறினார் இதன் மூலம் அமைதியை நிரந்தரமாக ஏற்படுத்த மூடியும் என்று அவர் தெரிவித்தார் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய ஜம்மு காஷ்மீர் யூளியன் பிரதேச துணைநிலை ஆளுநர் ஜி சி முர்மு அப்பகுதிகளில் நிலைமை மேலும் சீரடைந்த பிறகு படிப்படியாக இணையதள வசதி வழங்கப்படும் என தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டபிறகு அமவ்படுத்தப்பட்டுள்ள இணைதளத்திற்கான தடையை நீக்குவது குறித்து ஆலோசனை நடத்தப்படுவதாக கூறினார் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் திரு ப சிதம்பரம் நேற்று புது தில்லி திகார் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு தொடர்பாக அமலாக்கப்பிரிவு தொடுத்த வழக்கில் அவருக்கு உச்சநீதிமன்றம நேற்று ஜாமீன் வழங்கியது இத்தொடர்பாக திரு சிதம்பரம் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை விசாரணை செய்த நீதிபதி பானுமதி தலைமையிலான அமர்வு நேற்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கக்கூடாது வழக்கு தொடர்பாக கருத்து தெரிவிக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளும் அந்த உத்தரவில் இடம்பெற்றுள்ளது இதையடுத்து திரு பா சிதம்பரம் நேற்று சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்

மகளிர் வட்டு எநிதல் பிரிவில் நவ்ஜீத் கவுர் தங்கப்பதக்கத்தையும் கரவி பிஸ்வாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர்